வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திரமோடி இன்று தமிழகத்தின் தேனி மற்றும் ராமநாதபுரம் பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டங்களில் பேசினார்

சிவராஜ் மீனா கூறியுள்ளார் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தின் நூற்றாண்டு தினமான இன்று இந்தப் படுகொலையில் உயிரிழந்த தியாகிகளுக்கு நாடு செலுத்துகிறது

டயர் தலைமையில் பிரிட்டிஷ் துருப்புகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நூற்றுக்கணக்கிலான மக்கள் உயிரிழந்தனர் ஜாலியன் வாலாபாக் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தி குடியரசுத் தலைவர் திரு

வெங்கையாநாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் டிவிட்டர் செய்தி வெளியிட்டுள்ளனர் அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையாநாயுடு இன்று மாலை நேரில் அஞ்சலி செலுத்தினார் ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றிய நினைவு நாணயம் ஒன்றையும் நினைவு தபால்தலை ஒன்றையும் அவர் வெளியிடுகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று காலை ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் நாட்டின் வடமாநிலங்களில் பைசாகி அறுவடைத் திருநாள் இன்று கொண்டாடப்பட்டது பஞ்சாப் அரியானா மற்றும் சண்டிக்கார் பகுதிகளில் திரளான மக்கள் திருக்குளங்கள் மற்றும் நதிகளில் புனித நீராடி பைசாகி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளும் பல்வேறு இடங்களில் நடைபெற்றன

இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பகவான் ஸ்ரீராமரின் அவதார தினமான ராமநவமி திருநாளும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது

பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தமிழகத்தின் தேனி தொகுதியில் தேர்தல் பிரச்சார பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் அனைத்து மக்களும் பாதுகாப்பாகவும் வளமாகவும் கண்ணியமாக வாழத் தகுந்த புதிய இந்தியா ஒன்றை படைக்கத் தாம் உறுதி பூண்டுள்ளதாக கூறினார் துரித வளர்ச்சி மூலம் இந்தியா தற்போது உலகில் தனக்கென தனியிடம் ஒன்றை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்பு ஒன்றுக்கொன்று எதிரிகளாக இருந்த கட்சிகள் தற்போது பிஜேபி கூட்டணியை எதிர்க்கவே ஓரணியாக கூடியிருப்பதாகவும் எதிரணியில் உள்ள எல்லாத் தலைவர்களுக்கும் பிரதமர் பதவியில் ஆசையிருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமையிலான அரசுகள் தான் மக்களை வறுமையில் இருந்து விடுவித்ததாக குறிப்பிட்ட திரு நரேந்திரமோடி மக்கள் பணத்தை யாரும் கொள்ளையடிக்க விடாமல் மத்திய அரசு முழுநேர கண்காணிப்பில் உள்ளதாக கூறினார் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மத்தியில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் மீன்வளத்துறைக்கு தனிஅமைச்சகம் அமைக்கப்படும் என்றார் விவசாயிகளுக்கான கிசான் கடன்அட்டைப் பலன்கள் மீனவர்களுக்கும் வழங்கப்படும் என அவர் கூறினார் கர்நாடகத்தின் பெங்களூரு மற்றும் மங்களூரிலும் பிரதமர் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று கர்நாடக மாநிலம் கோலாரில் தேர்தல் பிரச்சார பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் மத்தியில் காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளின் பொருளாதார நிலையை உயர்த்த பாடுபடும் என்றார்

இதன்படி அரவக்குறிச்சியில் திரு

சண்முகையா சூலுர் தொகுதியில் திரு பொங்கலூர் பழனிச்சாமி ஆகியோர் திமுக வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள்

சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார் திரைப்பட நடிகரும் ழன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜே

ரித்தீஷ் இன்று ராமநாதபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் மாரடைப்பால் காலமானார்

பி யாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜே கே

ஏனாமில் மக்களவைத் தேர்தலுக்கான உபகரணங்கள் முறையாக பரிசோதிக்கப்பட்டு தேர்தல் பணியாளர்களுக்கு முழுமையான பயிற்சியும் அளிக்கப்பட்டுள்ளதால் ஆந்திரப் பகுதிகளில் தேர்தலின்போது நிகழ்ந்தது போன்ற தவறுகள் ஏனாமில் இராது என்று மண்டல நிர்வாக அதிகாரியும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திரு சிவராஜ் மீனா கூறியுள்ளார் தேர்தலை நடத்த தாங்கள் முற்றிலும் தயார் நிலையில் இருப்பதாகவும் மக்கள் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என தாம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் ஏனாமில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் இதற்கிடையே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகள் மற்றும் இந்த இயந்திரங்களில் வாக்களிக்கும் விதம் பிரிவு தேர்தல் அதிகாரிகள் குறித்து இன்று ஏனாமில் காவல்துறையினருக்கு பயிற்சி அளித்தனர் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ரச்சனா சிங் முன்னிலையில் இந்த பயிற்சி வழங்கப்பட்டது

மருத்துவ மாணவர்களுக்கான விவாதங்கள் ஆய்வுக் சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சிகள் கட்டுரை மற்றும் போட்டிகளும் நடைபெறுகின்றன கன்னாய்சான்ஸ் மாநாட்டின் தொடக்க விழா ஜிப்மர் பொறுப்பு இயக்குநர் டாக்டர் அசோக்சங்கர் படே கல்விப் பிரிவு முதல்வர் டாக்டர் நேகி ஆராய்ச்சி பிரிவு முதல்வர் டாக்டர் ரவீந்தரன் ஆகியோர் முன்னிலையில் இன்று நடைபெற்றது மக்களகிரி எய்ம்ஸ் மருத்துவமனையின் தலைவரும் திருப்பதி ஸ்ரீவெங்கடேஸ்வரா மருத்துவ அறிவியல் கழகத்தின் துணைவேந்தருமான டாக்டர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக இவ்விழாவில் கலந்து கொண்டு மாநாட்டின் நோக்கங்கள் குறித்து உரையாற்றினார்

கிரண்பேடி மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் வீடுகளின் முன் வண்ணக்கோலமிட்டு பாரம்பரிய முறையில் குடும்ப விழாவாக கொண்டாடப்படும் புத்தாண்டு நாளில் அனைத்து குடும்பங்களிலும் வளம் நலம் மற்றும் மகிழ்ச்சி வந்து சேரட்டும் என தாம் வாழ்த்துவதாக அவர் தமது செய்தியில் கூறியுள்ளார்

பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு

புதுவையில் இன்று விழுப்புரம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கும்பலைக் கலைக்க போலீசார் லேசாக தடியடி நடத்தினர் தமிழகம் பகுதியில் உள்ள கண்டமங்கலத்தைச் சேர்ந்த ஒருவர் வயிற்றுவலிக்காக நேற்று இரவு இம்மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார் அவருக்கு வயிற்றில் புற்றுநோய் இருப்பதாக பரிசோதனையில் தெரியவந்த்தைத் தொடர்ந்து உறவினர்கள் அவரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல உறவினர்கள் விருப்பம் வெளியிட்டனர் இதைத் தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகம் அவரை தனது ஆம்புலன்ஸ் வண்டியில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போதிலும் அவர் வழியிலேயே உயிரிழந்த்தால் உறவினர்கள் ஆம்புலன்ஸ் வண்டியை மீண்டும் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்து வந்து உடலை கீழே இறக்கவிடாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

பேச்சுவார்த்தைக்கு பலன் இல்லாததால் லேசான தடியடி மூலம் காவல்துறையினர் கும்பலை கலைத்து அப்புறப்படுத்தினர் புதுவை சஞ்சீவி நகரில் தமிழக எல்லையை ஒட்டியுள்ள சாராயக்கடை ஒன்றுக்குள் நேற்றிரவு விஷமிகள் புகுந்து சூறையாடியது குறித்து தன்வந்திரி நகர் போலீசார் விசாரித்து வருகின்றனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் நூற்றாண்டு தினமான இன்று இப்படுகொலையில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு நாடு அஞ்சலி செலுத்துகிறது பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தமிழகத்தின் தேனி மற்றும் ராமநாதபுரம் பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டங்களில் பேசினார்

தேர்தலின்போது ஆந்திரத்தில் நிகழ்ந்ததாக கூறப்படும் தவறுகள் ஏனாமில் நிகழாது என்று மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா கூறியுள்ளார்